ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை கையாளுவது குறித்த பொதுவாள வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் மாநில அரசுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது

திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து உருவாக்கப்பட்டுள்ள தென்காசி மாவட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கிவைத்தார்

இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிராவில் புதிய அரசு அமைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றுவரும் நிலையில் சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரே இன்று தமது கட்சியின் சுட்டமன்ற உறுப்பினர்களை மும்பையில் உள்ள தமது இல்லத்தில் சந்தித்து பேசினார் தற்போது உள்ள அரசியல் சூழ்நிலை குறித்து அவர் தமது கட்சி சுட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கினார் இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சிவசேனா சுட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு மேற்கொண்டுவரும் முயற்சிகளுக்கு தங்களது முழு ஆதரவும் இருப்பதாக தெரிவித்தனர் இதன் பின்னர் காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி சுட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டமும் நடைபெற்றது காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு மாணிக்ராவ் தாக்கரே செய்தியாளர்களிடம் பேசுகையில் அடுத்த மகாராஷ்டிரா முதலமைச்சராக சிவசேனா கட்சியின் உறுப்பினர் பதவியேற்பார் என்று தெரிவித்தார் சிவசேனா மற்றும் காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர்களின் கூட்டம் இன்று மாலை நடைபெறவுள்ளதாகவும் பேச்சுவார்த்தைக்குப் பின்னர் ஆளுநர் திரு பகத்சிங் கோஷ்பாரியை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளதாகவும் திரு மாணிக்ராவ் தாக்கரே தெரிவித்துள்ளார்

சிறு பைகள் மெல்லிய பிளாஸ்டிக் பொருட்கள் உறிஞ்சுவதற்கும் கலக்குவதற்கும் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் குச்சிகள் போன்றவை கழிவப்பொருட்களாக சேகரிக்கப்படாமல் தண்ணீரில் அடித்துச்செல்லப்பட்டு கடலுக்கு செல்வதாகவும் இவற்றை மீன்கள் சாப்பிடுவதம் கற்றுச்சூழலுக்கு பெரும் சவாலாக உள்ளன என்று அவர் குறிப்பிட்டார் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க காய்கறிக்கடைகளுக்கும் மளிகைக்கடைகளுக்கும் துணிப்பைகளை கொண்டு செல்லும் பழக்கத்தை மக்கள் ஏற்படுத்திக்கொள்ள வேண்டிய உரிய தருணம் இதுவாகும் என்றும் அமைச்சர் கூறினார் இதனிடையே மக்களவையில் ஒரு கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்த கற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு பபுல் கப்ரியோ ஒரு முறை பயன்படுத்தும் பிளாடிக்கை கையாளுவது குறித்த பொதுவாள வழி காட்டு நெறிமுறைகளை அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை கணிசமாக குறைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து மாநிலங்களும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கடலோரப்பகுதிகள் ஒரு முறை பயன்படுத்தம் பிளாஸ்டிக்கினால் அதிகளவில் கற்றச்சூழல் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் அவர் தெரிவித்தார்

தமிழ்நாடு

தேசிய அளவிவான புற்றுநோய் நீரழிவு இதயநோய் சிகிச்சை திட்டத்தின்கீழ் இந்த புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படவுள்ளதாகவும் திரு அஸ்வினி குமார் சௌபே தெரிவித்தார் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து உருவாக்கப்பட்டுள்ள தென்காசி மாவட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார்

தென்காசி மாவட்ட மக்களின் நீண்டகால கனவு நனவாகியிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார் நிர்வாக நடைமுறைகளை எளிமையாக்கவும் மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றவும் அரசு மாவட்டங்களை பிரித்து புதிய மாவட்டங்களை உருவாக்கியுள்ளதாக அவர் கூறினார்

ஜம்மு காஷ்மீரில் பாராமுல்லா பானிஹால் ரயில் தடத்தில் காலை எட்டரை மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ரயில் சேவை நீட்டிக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கூடுதலான ரயில் சேவை கிடைக்கும் என்று ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

கடந்த மாதம் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற இந்தியா சீனா இரண்டாவது இருதரப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் சீன அதிபர் லி ஜின் பிங்கும் இதற்கான முடிவை எடுத்ததாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்பு மிக்க கலாச்சார தொடர்புகளை பிரதிபலிக்கும் விதமாக நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்காப்பு கலைகள் தொன்மை சிறப்பு மிக்க விளையாட்டுக்கள் புதிய தொழில்களை தொடங்கும் முயற்சிகள் பூகம்பம் உள்ளிட்ட பேரிடர்கள் நிகழும் போது தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இவ்விழா போது பகிர்ந்துகொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இருநாடுகளும் இணைந்து தேயிலை உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்துவற்கான நடவடிக்கைகளையும் வரும் ஆண்டில் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளன இவங்கையில் அதிபர் திரு கோத்தபயா ராஜபக்சே அரசில் புதியதாக பதினைந்து அமைச்சர்கள் இன்று பொறுப்பேற்றுக்கொண்டனர்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 தினேஷ் குணவர்த்தனா வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் ரயில்வேத்துறை தனியார்மயமாக்கப்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது மாநிலங்களவையில் இன்று கேள்விநேரத்தின்போது பதிலளித்த ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ்கோயல் பயணிகளுக்கு நல்ல வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்காக ரயில்வே வணிகமயமாக்கல் திசையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறினார் ரயில்வேயின் ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் உரிமையும் அரசின் வசமே இருக்கும் என்று அவர் உறுதிபட தெரிவித்தார்

கடந்த ஐந்தாண்டுகளில் அரசு இரண்டரை மடங்குக்கும் அதிகமாக ரயில்வேயில் முதலீடு செய்திருப்பதாக திரு பியூஷ்கோயல் கூறினார்

மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆதார் விவரத்தின் அடிப்படையில் மட்டுமே பயனாளிகளுக்கான பயன்கள் விடுவிக்கப்படும் என்றார் இந்தியா பங்களாதேஷ் இடையேயாள இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொல்கத்தாவில் நடைபெற்றுவருகிறது

இதனையடுத்து